வேட்பாளர்கள் இன்றுதீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

பகலிரவு ஆட்டமாகநாளைநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையளட்டுநாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளநிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரிமாவட்டம் தோவாலை ஆரல்வாய்மொழிஆகிய இடங்களில் கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத் தேர்தலில் பிஜேபிசார்பில் போட்டியிடும் திருபொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்தசுட்டப்பேரவைத் அஇஅதிமுககூட்டணியில் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்குவாக்குசேகரித்துஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிபிரச்சாரம் மேற்கொண்டார் வீடுகள் இல்லாதமீனவர்களுக்குவீடுகள் கட்டித் தரப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலைஆகியவற்றுக்குபாலம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குமரிமக்களின் இயல்பு வாழ்க்கையைபாதிக்கும் வகையில் கன்னியாகுமரியில் சரக்குபெட்டகழுனையம் அமைக்கப்படமாட்டாதுஎன்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் பின்னர் திருநெல்வேலிமாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் விவசாயிகள் நலனுக்கானபலதிட்டங்களைதமதுகட்சிசெய்துவருவதாககுறிப்பிட்டார் அஇஅதிமுகஅமைச்சர்கள் மீதுதிமுககூறிவரும் குற்றச்சாட்டுக்களைதிட்டவட்டமாகமறுப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் சென்னையில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தாம் போட்டியிடும் கொளத்தார் உள்ளிட்டபகுதிகளில் வாக்குசேகரித்தார் தமதுகட்சிக்குவாக்களித்தால் தேர்தல் அறிக்கையில் கூறியபல்வேறுஅறிவிப்புகளும் நிறைவேற்றிக் தரப்படும் என்றும் தெரிவித்தார் தற்போதுமாநிலத்தைஆளும் அரசுசெயல்படாதஅரசாகஉள்ளதுஎன்றும் மக்கள் நலனில் அக்கறைசெலுத்தவில்லைஎன்றும் குற்றம் சாட்டினார் மத்தியஅமைச்சரும் பிஜேபி மூத்ததலைவருமானதிருமதி ஸ்மிருதி இரானிகோவைதெற்குதொகுதியில் போட்டியிடும் திருமதிவானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டகூட்டணிக் கட்சிவேட்பாளர்களுக்குஆதரவு திரட்டினார்

பிஜேபிமக்கள் பிரச்சினைகளுக்குதீர்வு காண்பதற்கானஅனைத்துநடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் கூறினார்

தில்லியில் வேளாண் சட்டங்களுக்குஎதிராகவிவசாயிகள் போராடிவரும் நிலையில் தமிழகத்தில் தற்போதுள்ளஅரசுஅவர்கள் நலனில் அக்கறைகாட்டவில்லைஎன்றுகுறைகூறினார் இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயவாளர் திருமுத்தரசன் தமிழகத்தில் அமைதியான ஒற்றுமையான ஜனநாயகஆட்சிஅமையதிமுகதலைமையிலானகூட்டணிக்குவாக்களிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் உதகமண்டலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டமக்கள் நீதிமையத்தின் தலைவர் திருகமலஹாசன் தமதுகட்சிஆட்சிக்குவந்தால் நீலகிரியில் குளிரூட்டும் காய்கறிசேமிப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் தோட்டத் தொழிலாளர்கள் பழங்குடியினமக்கள் மேம்பாட்டுக்கானபல்வேறுதிட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் மதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோதூத்துக்குடி நெல்லைமாவட்டங்களில் வாக்குசேகரித்தார்

அனைத்துஅரசியல் கட்சிகள் மற்றம் வேட்பாளர்கள் இதனைகண்டிப்பாகபின்பற்றவேண்டும் என்றும் அந்தஅறிக்கையில் திருசத்தியபிரதாசாஹூ வலியுறுத்தியுள்ளார் அசாம் மற்றும் மேற்குவங்க சுட்டப் பேரவைத் தேர்தலுக்கானமுதல் கட்டவாக்குப் பதிவு தற்போதுநடைபெற்றுவருகிறது

சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாகமாவட்டவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவதராமநாதபுரம் மாவட்டம்

நாளைதெற்கு வங்கக் கடலின் மத்தியபகுதிக்கும் நாளைமறுநாள் தென்கிழக்கு வங்கக் கடல் மற்றும் அதனைஷட்டியுள்ளஅந்தமான் கடல் பகுதிகளுக்கும் மீளவர்கள் செல்லவேண்டாம் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையேநெல்லையில் இன்றுகாலைமுதல் இடியுடன் கூடிய மழைபெய்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாட்டில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரைமுடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தைசென்னைஅகில இந்தியவானொலிஒலிபரப்புகிறது இது இரவு எட்டுமணிக்குமறுஒலிபரப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவதுமற்றும் இறுதிஒருநாள் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் பகலிரவு ஆட்டமாகநாளைநடைபெறுகிறது மூன்றுபோட்டிகளைகொண்ட இந்ததொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன